புதிய வேளாண் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

விருந்தினராக இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் பங்கேற்கிறார்

மையங்களை அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது

துறை தொடங்கியுள்ளது இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் நலனில் மத்திய அரசு அக்கறை செலுத்தி வருவதாகவும் அவர்களின் நலனுக்கான திட்டங்களை வகுப்பதில் உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் உள்ள தோர்தோவில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பூங்கா கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் தானியங்கி பால் பதப்படுத்தும் மையம் ஆகியவற்றிற்கு அவர் அடிக்கல் நாட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறி விவசாயிகளை எதிர்க்கட்சிகள் தவறாக வழியில் நடத்துவதாக குற்றம் சாட்டினார் பல ஆண்டுகளாக விவசாயிகள் எதிர்க்கட்சிகள் முன்வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே இந்த சீர்திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டதாகவும் அவர் கூறினார் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளின் உழழப்பை பாராட்டிய பிரதமர் தற்போது அவர்கள் கட்ச் வெளிநாடுகளுக்கு பழங்களை ஏற்றுமதி செய்வதை குறிப்பிட்டார் இது நாட்டில் உள்ள விவசாயிகளின் புத்தாக்க நடவடிக்கைகளை எடுத்துக் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார்

விவசாயிகளின் கூட்டுறவு அமைப்புகளுக்கு அதிகாரம் அளித்ததன் மூவம் இந்த வளர்ச்சி ஏற்பட்டதாக அவர் கூறினார் விவசாயிகளுக்கு ஏற்ற திட்டங்களை குஜராத் அரசு செயல்படுத்தி வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டில் விரைவாக வளர்ச்சி அடைந்து வரும் பகுதியாக கட்ச் திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் பெரிய நிலநடுக்க பாதிப்பிற்குப் பிறகு நான்கு மடங்கு வளர்ச்சியை கட்ச் பகுதி அடைந்துள்ளதாக அவர் கூறினார் நர்மதை ஆற்றின் தண்ணீர் கட்ச் பகுதியில் தற்போது பாய்வதன் மூலம் அது வளர்ச்சியடைந்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் வரி ஊக்கத் தொகை மூலமாக பசுமை கட்டிடங்களை கட்டுவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நிதிக்குழு மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளை குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் புத்தில்லியில் காணொலி காட்சி வாயிவாக நிகழ்ச்சிபொன்றில் பேசிய அவர் பசுமை வீடுகள் குறித்த விழிப்புணர்வை ஊடகங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் பொருளாதார வளர்ச்சி சுற்றுச் சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கு இடையேயான சமநிலையை கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அரசு மற்றும் தனியார் துறைகள் பசுமை கட்டிடங்கள் தொடர்பான கருத்துக்களை ஊக்கப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் வலியுறுத்தினார் கற்றுச் சூழலுக்கு உகந்த கட்டிடங்கள் கட்டுவதை கட்டுமான பணியில் ஈடுபடுபவர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் தெரிவித்தார்

இதைக் களைவதற்கு பசுமை வீடுகளே சிறந்த தீர்வு என்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்றத்தில் அடுத்தாண்டு தாக்கல் செய்யப்பட உள்ள நிதிநிலை அறிக்கைக்கு முந்தைய ஆலோசனையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஈடுபட்டுள்ளார் இந்த மூன்றாம் கட்ட ஆலோசனையில் நிதித்துறை செயலாளர் டாக்டர் ஏ பி பாண்டே பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் திரு தருண் பஜாஜ் தலைமைப் பொருளாதார ஆவோசகர் திரு கே வி சுப்பிரமணியன் உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்றனர் நேற்று நடைபெற்ற முதலாவது ஆலோசனையில் தொழிலதிபர்கள் கலந்து கொண்டனர் நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு முன்பாக தொழில் மற்றும் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் நிபுணர்கள் உள்ளிட்டோருடன் கலந்து ஆலோசித்து அவர்களின் கருத்துக்களை மத்திய நிதித்துறை அமைச்சகம் கேட்டு வருவது குறிப்பிடத்தக்கது வேளாண் சுட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளை மத்திய அரசால் சமாதானப்படுத்த முடியும் என்று சாலை மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் விவசாயிகளின் சிறந்த ஆலோசனைகளை ஏற்றுக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் கூறினார் விவசாயிகளின் நலன் கருதியே புதிய வேளாண் சுட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாகவும் அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார் தலைநகர் புதுதில்லியில் அடுத்த மாதம் நடைபெற உள்ள குடியரசுத் தின விழா அணிவகுப்பில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்பதை இங்கிலாந்து பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் உறுதி செய்துள்ளார்

புத்தில்லியில் உள்ள அரவிந்த்வால் வந்தனாவால் அறக்கட்டளை உத்தரகாண்டில் உள்ள அயூஷ் அமைச்சகத்திற்கு இதுதொடர்பாக உதவ உள்ளதாக கூறப்பட்டுள்ளது

பண பரிவர்தனையுடன் வங்கி சேவையையும் அளிக்கும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது

புதிய டாக்பே செயலியின் பயனை அனைவரும் பெற முடியும் என்று அவர் கூறினார் இந்த புதிய செயலி குறித்து எமது செய்திபாளரிடம் பேசிய தபால் துறை செயலாளர் திரு பிரதீப்தா குமார் பிசோய் புதிய செயலி மூலம் மக்கள் பண பரிவர்த்தனையை சுலபமாக மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்தார் ஸ்மார்ட் போன் இல்லாதவர்கள் தபால்காரரின் உதவியோடு இந்த வசதியை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் கேந்திரீய வித்யாலயா பள்ளிகள் நாட்டின் பன்முகத்தன்மையை உண்மையாக பிரதிபலிக்கிறது என்று மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சஞ்சுப் தோத்ரே கூறியுள்ளார் கேந்திரீய வித்பாலாய பள்ளி நிகழ்ச்சியில் காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் ஊரக நகர்புற பகுதிகளில் இருந்து பல்வேறு நிதிக்குழல்களை சேர்ந்த மாணவர்கள் இப்பள்ளிகளில் பயில்வதாக தெரிவித்தார் விளையாட்டு அறிவியல் நிர்வாகம் உள்ளிட்ட துறைகளில் சிறந்த தலைமை பண்பு மிக்கவர்களாக இப்பள்ளி மாணவர்கள் திகழ்கிறார்கள் என்று அவர் கூறினார் புதிய தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதில் கேந்திரீய வித்யாலாய பள்ளிகள் முக்கிய பங்காற்றம் என்றும் அமைச்சர் திரு தோத்ரே தெரிவித்தார்

இதுகுறித்து பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் தெலுங்கு செய்தித்தாள் ஒன்றில் வெளியான தகவல் தவறானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் ஏழாம் கட்ட மாவட்ட வளர்ச்சிக் கவுன்சில் தேர்தலுக்கான வாக்குப் பதிவு நாளை நடைபெற உள்ளது

இதற்கிடையே கேரள உள்ளாட்சித் தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன

மேலும் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர்

அவர் பயணம் செய்து கொண்டிருந்த காரில் பொருத்தப்பட்டிருந்த குண்டு வெடித்ததில் இந்த விபத்து நிகழ்ந்ததாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் இச்சுப்பவத்திற்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பு ஏற்கவில்லை என்று அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் காபூல் தனை ஆளுநரின் செயலாளரும் இச்சம்பவத்தில் உயிரிழந்ததாகவும் பாதகாப்புப் படையினர் இரண்டு பேர் காயமடைந்ததாகவும் ஆப்கன் செய்தி தொலைக்காட்சி ஒன்று தெரிவித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அனி ஈஸ்ட் பெங்கால் அணியை எதிர்கொள்கிறது